உட்பட யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது என்று மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

அரசு கல்லூரிகளில் தொகுப்பு ஊதியம் அடிப்படையில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் கூறியிருக்கிறார்

இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியால் சுட்டதில் ஒரு மீனவர் காயமடைந்தார்

வேலுமணி சிறப்பு சாலைகள் திட்டத்தின்படி அதிகம் பழுதடைந்த கிராம சாலைகளுக்கு முன்னுரிமை அளித்து சீரமைப்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

பேரவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் பிரதமருடைய சாலை பராமரிப்பு திட்டம் உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் நிதிகள் அடிப்படையில் இந்த சாலை சீரமைப்பு பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார்

இதனிடையே சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

இதனிடையே கேரள மாநில முதலமைச்சர் திரு பிணராய் விஜயன் உத்தரவின்பேரில் அம்மாநிலத்தை சேர்ந்த வேளாண்துறை அமைச்சர் திரு சுனில்குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலக்காடு மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்தோரின் சடலங்களை கேரளத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர்

இதில் காயமடைந்த ஜேசு என்ற மீனவர் தற்போது மதுரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்

வளர்ச்சியையும் ஜனநாயகத்தின் வேர்களையும் வலுப்படுத்தும் வாகனமாக அரசியல் திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் அரசியலிலும் தேச நலன்களிலும் ஏராளமான இளைஞர்கள் துடிப்புடன் செயலாற்றுவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் வறுமை ஒழிப்பு கல்வியின்மையை முற்றிலும் அகற்றி சமூக சீர்கேடுகளை களைவதற்கான தேசிய இயக்கத்தின் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்